முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உதயகுமார் கூறியுள்ளார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

கேபிள் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

தெரிவித்துள்ளது

இதைத் தொடர்ந்து விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிா சுய உதவிக்குழு உறுப்பினர்களுடனும் அவர் கலந்துரையாடினார்

செகண்ட்ஸ் விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்ட இம்மாவட்டத்தில் விவசாயிகள் னாய்கறிகளை சேமித்து வைத்து விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் தன்ணீரை சேமிக்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தடுப்பணைகள் கட்டப்படுவதுடன் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் அவர் இன்று பெரம்பூர் பகுதியில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாா் நோய் தொற்று படிப்படியாக குறைந்து வருவதையடுத்து பல்வேறு தளா்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தென்மேற்குப் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை அனைத்து மாவட்ட நிர்வாகமும் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்த துத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பாரதிநகர் பகுதியைச் சேர்ந்த தேயிலைத் தோட்ட தொழிலாளா்களின் குடும்பத்தினரை மாநில செய்தித்துறை அமைச்ச் திரு கடம்பூர் ராஜுவும் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரியும் நேரில் சந்தித்து அறுதல் கூறினர்

காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க கேரள அரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் தேவையான உதவிகளை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் நிலைமை சற்று சீரடைந்த பின் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கேரளா செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த விபத்தில் பெற்றோரை இழந்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்

ராஜு கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் பரவை கண்மாயில் நடைபெற்று வரும் குடிமராமத்துப் பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

விவசாயிகள் பயனடைவதாகவும் அவர் கூறினார்

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மாநனாட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிப் பகுதிகளில் மட்டும் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது என்றர் முன்னதாக இப்பகுதியில் கால்நடை மருத்துவ முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார் இம்மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தொற்று நோய் பரவும் சூழல் உருவானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றார் இந்த முகாமில் கோமாரி நோய் தடுப்பூசி குடற்புழு நீக்க மருந்து செயற்கைக் கருவூட்டல் ஊசி போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்தார் ப்ரீகிருஷ்ணா் அவதித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கிருஷ்ணா் அவதாத்த இந்த திருநாளில் பகவத் கீதையின் போதனைகளான அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல் பலன் கருதாது கடமை செய்தல் எளிமையாக வாழ்தல் போன்றவற்றை மக்கள் அனைவரும் பின்பற்றி மகிழ்வுடன் வாழ்ந்திடுமாறு முதலமைச்சள் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவில் நதியில் மூழ்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

அப்போது பேசிய அவர் இந்த திட்டம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே நிறைவு பெற்றிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றார் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்நாள் முக்கியமான நாள் என்றும் அந்தமான் நிகோபாா் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா்

இதன்மூலம் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு அதிவிரைவு இணையதளம் மற்றும் மேம்பட்ட செல்போன் சேவை உறுதி செய்யப்படும் என்றும் சுற்றுலா வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவை மேம்படும் தமிழகத்தில் எஸ்எஸ்எல்சி எனப்படும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

இதில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கிடையாது என்றும் மதிப்பெண்களில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சரிசெய்ய பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் மத்திய அரசு அறிவித்த கடனுதவி திட்டங்கள் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை கன்னியாகுமரி தேனி திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வாளிலை அய்வு மைய இயக்குநர் திரு